உடல் முழு அரசு மரியாதையுடன் இன்று அடக்கம் செய்யப்பட்டது அன்னாரது உடலுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்ட தலைவர்கள் பலர் இறுதி அஞ்சலி செலுத்தினர்

ஜனநாயகக்கூட்டணி சார்பில் திரு ஹர்வன்ஸ் நாராயண்சிங்கும் எதிர்க்கட்சிகள் சார்பில் திரு வி கே ஹரிபிரசாத்தும் தங்களது வேட்பு மனுவை தாக்கல் செய்தனர்

பாரமுல்லா மாவட்டத்தில் பாதுகாப்புப்படையினரின் நடவடிக்கையில் தீவிரவாதிகள் இரண்டு பேர் கொல்லப்பட்டனர்

கிரிக்கெட் போட்டி நாளை தொடங்குகிறது சென்னையில் நேற்ற காலமான திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான கலைஞர் நினைவிடம் அருகே இன்று பல்லாயிரக்கணக்கான தொண்டர்களின் கண்ணீர் அஞ்சலியுடன் அடக்கம் செய்யப்பட்டது

திமுக செயல் தலைவர் திரு மு க ஸ்டாலின் மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் இதில் பங்கேற்றனர் இறுதிச் சுடங்கில் தேசிய தலைவர்கள் பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் மத்திய மாநில அமைச்சர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் வைக்கப்பட்டிருந்த உடல் அவரது சந்தனப் பேழையில் ஓய்வெடுக்காமல் உழைத்தவன் இதோ ஓய்வு கொண்டிருக்கிறான் என்ற வாசகம் பொறிக்கப்பட்டிருந்தது முன்னதாக பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக ராஜாஜி அரங்கில் வைக்கப்பட்டிருந்த கலைஞரின் உடலுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி இறுதி மரியாதை செலுத்தினார் பின்னர் கருணாநிதியின் குடும்பத்தினருக்கு அவர் ஆறுதல் தெரிவித்தார் மத்திய அமைச்சர்கள் பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் அவருக்கு நேரில் அஞ்சலி செலுத்தினர் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் மக்களவை துணைத்தலைவர் திரு

தம்பிதுரை மாநில அமைச்சர்கள் கருணாநிதியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர் மாநிலங்களவை துணைத்தலைவர் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் ஐக்கிய ஜனதாதள் கட்சியைச்சேர்ந்த திரு ஹரிவன்ஸ் நாராயண்சிங்கும் எதிர்க்கட்சிகளின் சார்பில் காங்கிரசை சேர்ந்த திரு பி கே ஹரிபிரசாத்தும் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர் வேட்புமனுத்தாக்கல் செய்வதற்கு கடைசிநாளான இன்று இவர்கள் இருவரும் தங்களது வேட்புமனுவை தாக்கல் செய்தனர் மாநிலங்களவைத்துணைத்தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் நாளை நடைபெறுகிறது தேர்தல் குரல் வாக்கெடுப்பு மூலம் நடத்தப்படும் என்றும் தேவைப்படும் பட்சத்தில் ஓட்டெடுப்பு நடத்தப்படும் என்றும் நாடாளுமன்ற செயலகம் தெரிவித்துள்ளது

புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த அஞ்சலக வங்கி சேவைகள் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அவர் கூறினார்

அஞ்சலக வங்கி சேவையில் சேமிப்பு மற்றும் நடப்பு கணக்குகள் பண பரிமாற்றம் பயனாளிகளுக்கு நேரடி பணபரிமாற்றம் மற்றும் வர்த்தக பரிவர்த்தனைகள் இடம்பெறும் ஜம்முகஷ்மீர் மாநிலம் கத்துவாவில் கூட்டு பாலியல் வன்முறை மற்றும் கொலைவழக்கு தொடர்பாக முக்கிய சாட்சி தாக்கல் செய்த மனுவிற்கு பதிலளிக்குமாறு அம்மாநில அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இவ்வழக்கு தொடர்பான முக்கிய சாட்சி போலியான பாலியல் வன்முறை வழக்கில் குற்றம்சாட்டப்பட்டு காவல்துறையினரின் காவலில் சித்திரவதைக்கு உள்ளானதாகவும் அதுகுறித்து நீதித்துறை தலையிடவேண்டும் என்றும் கோரி மூத்த வழக்கறிஞர் இந்திரா ஜெய்சிங் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு தீபக் மிஸ்ரா தலைமையிலான அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது ஜம்முகஷ்மீர் அரசு தனது பதில் மனுவை ஒருவார காலத்திற்குள் சமர்ப்பிக்கவேண்டும் என்றும் மனு தொடர்பான விவரங்களின் நகல்களை மாநில கூடுதல் தலைமை வழக்கறிஞரிடம் அளிக்குமாறு உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது

சிறைகளில் காணப்படும் பிரச்சினைகளுக்கு ஓய்வுபெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையிலான குழு அமைத்து தீர்வுகாணவேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது சிறைகளில் அதிக எண்ணிக்கையிலான கைதிகள் அடைத்து வைக்கப்பட்டிருப்பது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வுகாண்பது குறித்து மத்தியஅரசுக்கு ஆலோசனை வழங்கவேண்டும் என்று நீதிமன்றம் கூறியுள்ளது நாடு முழுவதும் உள்ள சிறைகளில் பெண் கைதிகளின் மொழி பிரச்சினை உட்பட பல்வேறு பிரச்சினைகளுக்கு மத்தியஅரசு அதிகாரிகள் குழு ஆய்வு செய்து உரிய ஆலோசனைகளை சிறை மறுசீரமைப்பு குழுவிடம் தெரிவிக்கவேண்டும் என்றும் உச்சநிதிமன்றம் கூறியுள்ளது நேஷ்னல் ஹெரால்டு நாளிதழ் தொடர்பான வழக்கில் வருமானவரித்துறையின் நடவடிக்கைக்கு எதிராக உத்தரவு பிறப்பிக்குமாறு காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி தாக்கல் செய்த மனுவை தில்லி உயர்நீதிமன்றம் நிராகரித்தது

திரு ராகுல்காந்தி சார்பில் மூத்த வழக்கறிஞர் திரு அரவிந்த் தத்தாரும் வருமானவரித்துறை சார்பில் மத்திய அரசின் வழக்கறிஞர் திரு துஷார்மேத்தாவும் ஆஜராகினர்

நாட்டில் எரிசக்தி புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பெட்ரோலியம் இயற்கை எரியாவு நிலக்கரி மற்றும் கட்டமைப்புத்துறைகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சிப்பணிகள் குறித்து பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆய்வு செய்தார்

நாட்டின் தற்போதைய எரிசக்தி பற்றாக்குறை ஒரு சதவீதத்திற்கும் கீழ் குறைந்துள்ளது என்று அவர் கூறினார் சௌபாக்கியா திட்டத்தின்கீழ் வீடுகளுக்கு வழங்கப்பட்டு வரும் மின் இணைப்பு பணிகள் குறித்தும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது

புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற இந்த ஆய்வுக்கூட்டத்தில் நித்தி ஆயோக் பிரதமர் அலுவலக அதிகாரிகள் மற்றும் சம்பந்தப்பட்ட துறைகளைச்சேர்ந்த உயரதிகாரிகள் பங்கேற்றனர் ஜம்மு கஷ்மீர் மாநிலம் பாரமுல்லா மாவட்டத்தில் ராஃபியாபாத் பகுதியில் தேடுதல் நடவடிக்கையின்போது இரண்டு அடையாளம் தெரியாத தீவிரவாதிகள் சுட்டுக்கொல்லப்பட்டனர்

முன்னதாக இப்பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கியுள்ளதாக கிடைத்த தகவலின்படி நேற்று நள்ளிரவு முதல் பாதுகாப்புப்படையினர் தேடுதல் நடவடிக்கைகளை தொடங்கியதாகவும் அப்போது தீவிரவாதிகளுக்கிடையே நடைபெற்ற மோதலில் துணை ராணுவப்படையைச்சேர்ந்த வீரர் ஒருவர் காயமடைந்ததாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன பீஹார் மாநில சமூகநலத்துறை அமைச்சர் திருமதி மஞ்சுவர்மா இன்று தனது பதவியை ராஜினாமா செய்தார்

முன்னதாக அம்மாநில முதலமைச்சர்திரு நிதிஷ்குமாரை சந்தித்து அவர் தனது ராஜினாமா கடிதத்தை அளித்தார் நாட்டின் குடிமக்கள் மட்டுமே தகவல் அறியும் உரிமைச்சட்டத்தை பயன்படுத்த உரிமையுள்ளது என்று பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் திரு ஜித்தேந்திரசிங் உறுதிபட தெரிவித்துள்ளார்

பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்ட தேசியக்கொடிகளை பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடாது என்று மத்தியஅரசு கேட்டுக்கொண்டுள்ளது

நாட்டுமக்களின் நம்பிக்கையையும் எண்ணங்களையும் பிரதிபலிப்பதாக தேசியக்கொடி இருப்பதாகவும் அதற்கு மரியாதைக்குரிய இடம் அளிப்பது அவசியம் என்றும் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சிகள் கலாச்சார விழாக்கள் மற்றும் விளையாட்டுப்போட்டிகளின்போது மக்கள் காகிதத்தினாலான தேசியக்கொடியை மட்டுமே பயன்படுத்தவேண்டும் என்றும் நிகழ்ச்சி முடிந்தவுடன் கொடியை கிழிப்பதோ தெருவில் வீசுவதோ கூடாது என்றும் உள்துறை அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது மும்பையில் செம்பூர் மகுல்கான் பகுதியில் அமைந்துள்ள பாரத் பெட்ரோலியத்திற்கு சொந்தமான எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் இன்று நேரிட்ட வெடி விபத்து மற்றும் தீவிபத்து ஏற்பட்டது இதுதொடர்பாக அந்நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இச்சம்பவத்தில் இரண்டுபேர் லேசான காயம் அடைந்ததாகவும் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பரவி வரும் தீயை அணைக்கும் நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் நிலைமை கட்டுக்குள் இருப்பதாகவும் அந்த செய்தி மேலும் கூறுகிறது நிறுவனத்தில் உள்ள ஹைட்ரோ கிராக்கர் அலகு பிற்பகல் இரண்டு நாற்பத்தைந்து மணியளவில் வெடித்ததாக அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது ஆப்கானிஸ்தானில் வடக்கு பால்க் மாகாணத்தில் சாலையோரம் நின்றுகொண்டிருந்த வாகனத்தில் வைக்கப்பட்ட குண்டு வெடித்ததில் ஒரு பெண் ஒரு குழந்தை உட்பட எட்டுபேர் உயிரிழந்தனர் ஆறுபேர் காயமடைந்தனர் தாலிபான் தீவிரவாதிகள் பாதுகாப்புப்படையினரை குறிவைத்து இதுபோன்ற தாக்குதலை நடத்தி வருவதாகவும் அதில் பெரும்பாலும் பொதுமக்கள் பலியாவதாகவும் தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் இதனிடையே மேற்கு ஹீரத் மாகாணத்தில் காவல் சோதனைச்சாவடியை குறிவைத்து தாலிபான் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் காவல்துறையைச் சேர்ந்த எட்டுபேர் உயிரிழந்ததாகவும் அப்போது நடைபெற்ற சண்டையில் ஆறு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையிலான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி லார்ட்ஸ் மைதானத்தில் நாளை தொடங்குகிறது முதல் டெஸ்ட் போட்டியில் தோல்வியடைந்த இந்தியா இப்போட்டியில் வெற்றிபெறும் முனைப்புடன் விளையாடும் என எதிர்பார்க்கப்படுகிறது